தேசிய உள்கட்டமைப்பு செயல்திட்டங்கள் தொடர்பான அறிக்கையை அவர் இன்று வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமரின் சுதந்திர தின உரையை அடுத்து குழு அமைக்கப்பட்டு இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான துறைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்சாரம் ரயில்வே நகர்ப்புறம் பாசனம் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார்

ஜம்மு கஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களை தடுக்கும் சவாலான பணியில் அவர் திறம்பட பணியாற்றியுள்ளார்

இலங்கைக்கு இந்தியாவின் அமைதிப்படை சென்றபோது தலைமை அதிகாரியாகவும் அவர் செயல்பட்டுள்ளார்

ரானுவ தலைமை தளபதியாக இன்று பணியிலிருந்து ஓய்வுபெற்ற ஜென்ரல் பிபின் ராவத்துக்கு வழியனுப்பும் விழா இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மூன்று ஆண்டு காலம் தமக்கு ஒத்துழைப்பு நல்கிய ரானுவத்தினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டார்

இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் புத்தாண்டு விடியல் தமிழக மக்களுக்கு ஏராளமான மகிழ்ச்சி அமைதி நவம் முன்னேற்றம் செழிப்பை கொண்டுவர வாழ்த்தியுள்ளார் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய சாதனைகள் படைத்து வளமான தமிழகத்தை படைத்திடுவோம் என உறுதியேற்போம் என்றும் அனைவரது வாழ்விலும் வசந்தம் மலரட்டும் வளம் பெருகட்டும் அமைதி நிலவட்டும் என்று வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார் துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனா் மருத்துவர் ச ராமதாசு மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலச்செயலாளர் இரா முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளன் புத்தாண்டு பிறப்பதையொட்டி தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நாளையொட்டி தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டையொட்டி கோவில்களிலும் நாளை அதிகாலை சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புத்தாண்டை சென்னையில் சிறப்பாக கொண்டாட அனைத்து அஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது

சென்னை மெரினா கடற்கரை சாந்தோம் பெசண்ட்நகள் எலியட்ஸ் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு ஒருமணி வரை மட்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது கடற்கரை பகுதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோா் கடலில் இறங்குவதைத் தடுக்க தடுப்பு வேலி அமைக்கப்பட்டிருப்பதுடன் குதிரைப்படையினா் மற்றும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதனிடையே புத்தாண்டு தினத்தன்று தமிழ்நாடு சுற்றுவா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பத்து ரூபாய் கட்டணத்தில் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுற்றுலாத் தலங்களுக்கு மக்கள் சென்றுவர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் உள்ள சுற்றுவா வளாகத்திலிருந்து தீவுத்திடல் சுற்றுவா பொருட்காட்சி மெரினா கடற்கரை விவேகானந்தர் இல்லம் கலங்கரை விளக்கம் கிண்டி குழந்தைகள் பூங்கா பெகன்ட்நகர் அன்னை வேளாங்கண்ணி பேராலயம் அஷ்டலஷ்மி கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று திரும்பும் வகையில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் சுற்றுலாப் பயணிகள் எங்கு வேண்டுமானாலும் ஏறி இறங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டையாட்டி சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை அதிகாலை ஒரு மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது

கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தாண்டு தினத்தை பாதுகாப்பாக கொண்டாட காவல்துறை ஏற்பாடுகளை செய்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார்

விபத்துகளை தடுக்கும் விதமாக போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் கன்னியாகுமரியில் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் புத்தாண்டு கொண்டாட்டங்களின்போது ஏற்படும் விபத்துக்களை எதிர்கொள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

வாக்குச்சீட்டு முறை எண்ணிக்கை நடைபெறும் என்பதால் முடிவுகள் வெளிவருவது சற்று தாமதமாகும் என தெரிகிறது இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கான மறுவாக்குப்பதிவு நாளை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டி ஊராட்சி ஒன்றியம்

திருத்தங்கள் செய்ய விரும்புவோர் பள்ளிகள் மூலமாக அப்பணியை மேற்கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழுக்கூட்டம் புத்தாண்டையொட்டி இன்று ஒமந்தூரில் நடைபெற்றது தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை மாநிலத்தில் செயல்படுத்தக்கூடாது

பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குனர் திரு ஏ மாரியப்பன் இன்று பணி நிறைவு பெற்றார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மேலும் நான்கு நாட்களுக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குனர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்